என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது தொலைக்காட்சிஅலைவரிசைஒன்றைதொடங்க இஸ்ரோதிட்டமிட்டுள்ளது

இந்தியாவுக்குஎதிரான இரண்டாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துவெற்றிபெற்றது

தமிழ்நாடுபிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரைஅணிகோப்பையைகைப்பற்றியது

இந்தமாநிலத்தில் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபகுதிகளைநேற்றுஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு மேற்கொண்டபின்னர் கொச்சியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இந்நிலையில் கேரளாவில் மழைவெள்ளத்தால் பாஸ்போர்ட்டை இழந்தவர்களுக்கு இலவசமாக புதியபாஸ்போர்ட் வழங்கப்படும் என்றுவெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார் ரயில்வேபாதுகாப்புப் படைநியமனங்களில் மகளிருக்குஐம்பதுசதவீதம் இடஒதுக்கீடுவழங்கப்படும் என்றுஅத்துறைக்கானஅமைச்சர் திருபியூஷ் கோயல் கூறியுள்ளார் நேற்றுபாட்னாவில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் இந்தப் படையில் பத்தாயிரம் பணியிடங்கள் விரைவில் பூர்த்திசெய்யப்படஉள்ளதாகத் தெரிவித்தார் நியமனங்களில் வெளிப்படைத் தன்மையைஉறுதிசெய்யும் வகையில் அவைகணினிமயமாக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாடுமுழுவதும் முக்கியரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் கண்காணிப்பு கேமாக்கள் பொருத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் யாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னணுவாக்குப்பதிவு எந்திரங்களில் சிறியமாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகதலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பிராவத் கூறியுள்ளார் பிடிஐக்குஅளித்தபேட்டியில் இதனைத் தெரிவித்தஅவர் இந்தஎந்திரங்களில் தொழில்நுட்பக் கோளாறுகள் ஏற்படுவதைதவிர்க்கும் வகையில் இந்தமாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகக் கூறினார் இதற்காகஅமைக்கப்பட்டகுழுவின் பரிந்துரையின் அடப்படையில் இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டிருப்பதாகதிரு ஓ பிராவத் கூறினார் வளர்ச்சியைமுன்நிறுத்தியேமக்களவைத் தேர்தலைபிஜேபிஎதிர்கொள்ளும் என்றுஅக்கட்சியின் தலைவர் திருஅமித் ஷா கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் நேற்றுகட்சிநிர்வாகிகளிடையேஅவர் உரையாற்றினார்

மக்களவைத் தேர்தலில் பிஜேபிவெற்றிபெறும் என்றும் திருஅமித் ஷா நம்பிக்கைதெரிவித்தார்

இந்ததிட்டத்தின் கீழ் கர்ப்பிணிபெண்களுக்குதரமானஊட்டசத்துமட்டுமன்றிமருத்துவஆலோசனைகளும் வழங்கப்பட்டுவருவதாகஆரம்பசுகாதாரநிலையமருத்துவர் தெரிவித்தார்

செயற்கைக்கோள் குறித்தவிழிப்புணர்வைஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்குஒருமாதகாலபயிற்சிமுகாம் நடத்தப்படும் என்றும் திருசிவன் கூறினார் சுதந்திரதினத்தையொட்டிசிவகாசியில் பிளாஸ்டக் கொடிகளைதவிர்த்துகாகிதக் கொடிகள் மட்டுமேதயாரிக்கப்பட்டுவருகிறது

நேற்று இந்த புத்தகத் திருவிழாவைபார்வையிட்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பாகிஸ்தான் நாடாளுமன்றக் கூட்டம் இன்றுதொடங்குகிறது

இலங்கையில் வசிக்கும் தமிழர்களுக்குமத்தியஅரசின் நிதிஉதவியுடன் கட்டப்பட்டவீடுகள் நேற்றுஒப்படைக்கப்பட்டன

மக்களவைமுன்னாள் தலைவர் திருசோம்நாத் சாட்டர்ஜி உடல்நலக் குறைவு காரணமாககொல்கத்தாவில் உள்ளமருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மழைகாரணமாககோவைமாவட்டம் வால்பாறைபகுதியில் உள்ளபள்ளிகுளுக்கு இன்றுவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது